செய்யப்பட்டுவருகின்றன

மக்களின் விருப்பங்களைபிரதிபலிக்கும் வகையில் புதிய இந்தியாவைகட்டமைப்பதேதேசிய ஜனநாயகக் கூட்டணியின் நோக்கம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

புறீஹரிகோட்டாவிலிருந்துவெற்றிகரமாகவிண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது

ஐம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினரின் நடவடிக்கையில் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்

இந்தியாதயாா் என்றுவெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளாா்

பல்வேறுபகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளவாக்குஎண்ணும் மையங்களில் நாட்டின் பலகற்றுகளாகவாக்குஎண்ணிக்கைநடைபெறும்

இதன் காரணமாகமுடிவுகள் வெளிவருவதுதாமதமாகும் முன்னதாகஅனைத்துவாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவானவாக்குகளும் அச்சிடப்பட்டவிவிபேட் ஒப்புகைக்சீட்டுகளுடன் சரிப்பார்க்கப்படவேண்டும் என்றஎதிர்க்கட்சிகளின் கோரிக்கையைஉச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது மக்களவைதேர்தலுடன் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா அருணாச்சலப்பிரதேசம் சிக்கிம் ஆகியமாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்குநடைபெற்றதேர்தலில் பதிவானவாக்குகளும் நாளைஎண்ணப்படுகின்றன உள்ளிட்டபல்வேறமாநிலங்களின் சட்டப்பேரவைதொகுதிகள் தமிழகம் பலவற்றுக்குநடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்குஎண்ணிக்கையும் நாளைநடைபெறும்

வாக்குஎண்ணும் மையங்களுக்குமுகவர்களோ மற்றவர்களோகைபேசிகளைஎடுத்துசெல்லஅனுமதிமறுக்கப்பட்டுள்ளது

வாக்குப்பதிவு செய்யப்பட்டமின்னுளந்திரங்கள் சிசி டி விகேமராகன்காணிப்பு வேட்பாளர்களின் முகவர்களைநியமிப்பதற்கானஅனுமதிஉள்ளிட்ட புகார்களை இந்தமையம் கண்காணிக்கும்

மக்களவைத்தேர்தல் மற்றும் நான்குமாநிலசுட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளைஉடனுக்குடனும் அதிகாரப்பூர்வமாகவும் வெளியிடஅகில இந்தியவானொலியின் செய்திப் பிரிவு விரிவானஏற்பாடுகளைசெய்துள்ளது

சென்னைவனொலியின் செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்திருப்பதோடு சிறப்பு தேர்தல் செய்திஅறிக்கைகளையும் ஒலிபரப்பவுள்ளது நாளைகாலைஒன்பதுமணியிலிருந்துஅரைமணிநேரத்துக்குஒருமுறைசிறப்பு தோதல் செய்திஅறிக்கைகள் எப் எம் ரெயின்போஅலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நாட்டுமக்களின் விருப்பங்களைபிரதிபலிப்பதாகதேசிய ஜனநாயகக் கூட்டணிஉள்ளதுஎன்றுபிரதம் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் பிஜேபிதலைமையிலானதேசிய ஜனநாயகக் கூட்டணிகட்சிகளின் தலைவா்களுக்குபிஜேபிதலைவர் திருஅமித்ஷா நேற்று புதுதில்லியில் விருந்தளித்தாா் இக்கூட்டத்தில் பேசியபிரதம் மாநிலங்களின் அபிலாசைகளைநிறைவு செய்யும் வலுவான தூணாகதேசிய ஜனநாயகக் கூட்டணி இப்போதுதிகழ்கிறதுஎன்றார் இதன் நோக்கம் வாக்குகளோ அதிகாரமோஅல்லஎன்றும் புதிய இந்தியாவைகட்டமைப்பதுதான் என்றும் அவர் கூறினார் கூட்டத்திற்குபிறகுசெய்தியாளர்களிடம் பேசியபிஜேபி மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிரு ராஜ்நாத் சிங் ஏழைமக்களுக்குசேவைசெய்வதும் வறுமைபிரச்சினைக்குதீர்வு கான்பதமே இந்தகூட்டணியின் நோக்கம் என்றார் இந்தகூட்டத்திற்குஅகாலிதள் தலைவா் திருபிரகாஷ் சிங் பாதல் தலைமைவகித்ததாகஅவா் கூறினார்

பொதுத் தேர்தல் முடிவுகளுக்குப் பின் மேற்கொள்ளவேண்டிய யுத்திகள் குறித்தும் தேசிய ஐனநாயகக் கூட்டணிதலைவா்கள் விவாதித்தனா்

இந்தசெயற்கைக்கோளில் பல புதியஅம்சங்கள் இடம்பெற்றிருப்பததாகவும் அவர் கூறினார்

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளுடன் வேளாண்மை மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் விண்வெளிஆய்யவ புதுப்பிக்கவல்லளிசக்தி ஆகியவற்றில் நிதி நிபுணத்துவத்தைபகிா்ந்தகொள்ள இந்தியாதயாள் என்றுவெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார் கிர்கிஸ்தானின் பெஷ்கெக் நகில் இன்றுதொடங்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சா்கள் நிலையிலானகூட்டத்தில் கலந்துகொண்டுபேசியஅவா் இதனைத் தெரிவித்தாா் நாடுகளுக்கிடையேயானபோக்குவரத்துதொடர்பில் இந்தியாவின் உறுதிப்பாட்டைசிலஎடுத்துக்காட்டுகளுடன் அவர் விவரித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினரின் நடவடிக்கையில் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்தபகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாகக் கிடைத்த புலனாய்வு தகவலைத் தொடர்ந்தராணுவத்தினரும் மாநிலகாவல்துறையினரும் இணைந்துதேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போதுஏற்பட்டமோதலில் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனா்

பாலைவனநாட்டைச் சார்ந்த மூன்றுசகோதரிகள் நவீனஉலகில் எதிர்கொள்ளும் சவால்கள் இந்தப் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அரபு மொழிஎழுத்தாளர் முதல்முறையாக இந்தப் பரிசைப் பெறுவதுகுறிப்பிடத்தக்கது

இருப்பினும் இந்தஆண்டு ஜனவரிமாதத்தில் மதிப்பிடப்பட்ட ஏழு புள்ளிநான்குசதவீதம் என்றஉள்நாட்டுமொத்தஉற்பத்திவளர்ச்சி இறங்குமுகமாக இருந்ததுஎன்றும் அதுகூறியுள்ளது

நேற்றுநடைபெற்றகூலிறுதிப் போட்டியில் நேபாளவீராங்கனை மாலாராயை மேரிகோம் வென்றார்